நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மேற்கொள்வது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

ஆராய்ச்சியாளர்கள் பொறியாளர்களை அனுமதிக்கமத்திய அரசு முடிவு செய்துள்ளது

தொடர்பான வழிகாட்டுதல்களை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரேலியாவுடனான உறவுகளை வலுப்படுத்த இந்தியா தீவிரமாக உள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அந்நாட்டின் பிரதமர் திரு ஸ்காட் மோரிசனுடன் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் உறவுகளை வலுப்படுத்தவது என்பது இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல இந்திய பசிபிக் பிராந்தியத்திற்கும் முக்கியமானது என்று கூறினார்

இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான உறவுகளை வலுப்படுத்த இதவே சரியான தருணம் என்றும் அவர் கூறினார் நமது நட்புறவு வலுவளடந்தால் அது எல்லையில்லா வாய்ப்புகளை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்த பல்வேறு துறைகளில் தமது தலைமயிவாள அரசு மேற்கொண்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் விரைவில் பலன் அளிக்க தொடங்கும் என்றும் பிரதமா் திரு ந நரேந்திரமோடி கூறினார்

நோய்த்தொற்றுக்காலத்தில் இந்தியர்களையும் இந்திய மாணவர்களையும் பாதுனத்ததற்காக ஆஸ்திரேலியாவிற்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரிசன் நோய்த்தொற்றக்காலத்தில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை ஆற்றியதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் வருங்காலத்தில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்றும் அவர் கூறினார்

இந்த உறுப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமளை உதவியாளா்கள் நோயாளிகள் மற்றும் அவரது உதவியாளா்களுக்கு நோய்பரவாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சிக்கை தொடர்பான நெறிமுறைகள் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகளில் காது மூக்கு தொண்டை சிகிச்சை பிரிவுக்கு வரும் நோயாளிகளுக்கு உடல்வெப்ப பரிசோதளை மேற்கொள்ள வேண்டும்

எண்டோஸ்கோபி பரிசோதனை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒருவேளை அந்த பரிசோதனை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் தனியான இடத்தில் உரிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளுடன் முழுக்கவச உளட அணிந்து மருத்துவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

வெர்களுக்கான விசா மற்றும் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்த அரசு பரிசீலித்து வருகிறது இவர்கள் இந்தியாவில் பணிபுரிய புதிததாக வா்த்தக விசா மற்றம் வேலைவாய்ப்பு விசா பெற தங்களது நாடுகளில் உள்ள இந்திய துதரக அலுவலகத்தை நாடலாம் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஏற்கனவே இந்தியாவில் அவர்கள் பலமுறை வந்து செல்ல வழங்கப்பட்டுள்ள விசாவை வாத்தகத்திற்கான விசாவாக மாற்றி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது

அந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்ற போது மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது

விஜயபாஸ்கள் வெளியிட்டுள்ளார்

இத்திட்டத்தின்கீழ் உடல் உறுப்பை நன்கொடை மூலம் பெறும் மற்றும் உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் மருத்துவமனைகள் கடைப்பிடிக்க வேண்டிய விரிவான வழிமுறைகளையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

அறுவை சிகிச்சையாளர்களை அழைத்துவர தனிப்பாதையை பயன்படுத்த வேண்டும் அறுவை சிகிச்சைக்கு தனிவாா்டு தீவிர சிகிச்சைப் பிரிவை தனியாக அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன

ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கிய இந்தியர்களை மீட்கும் வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் இயக்கப்பட உள்ள இந்த விமானங்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்கும் என்று டுவிட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளா்

நோய்த்தொற்றுப் பரவலின் வேகத்தை பொறுத்து உள்நாட்டு விமான சேவையை அதிகப்படுத்துவது குறித்த முடிவை அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார்

துடையில் இருந்து மதுரைக்கு ஒரு விமானமும் ரியாத்திலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும் இந்தியா்களை அழைத்துவர உள்ளது

பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார இந்த சம்பவம் குறித்து மத்திய கற்றுச் சூழல் அமைச்சகம் கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் அரசிடம் அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்